காண்போம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

ரத்தக்கட்டிக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து கண்காணிக்கபபட்டு வருகிறார்

பின்னா் உரையாற்றிய அவா் இந்த போரில் மக்களின் நம்பிக்கை அதிகரித்திருப்பதாகவும் அகன் காரணமாக நோய் குறித்த அச்சம் குறைந்திருப்பதாகவும் தெரிவித்தார் பாதிப்பைவிட தற்போது குணமடைவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார் நோய் தொற்று தடுப்புப் பணியில் மாநில அரசுகளின் பங்கு மகத்தானது என்றும் அவர் குறிப்பிட்டார் நோய் தொற்று பாதிப்பு குறைந்து வருவது நம்முடைய முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்றும் பிரதமர் தெரிவித்தார் நோய் தொற்று பரிசோதனைகளை மாநிலங்கள் அதிக அளவில் மேற்கொள்ள வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பீகார் குஜராத் மேற்குவங்கம் உத்திரபிரதேசம் தெவங்கானா ஆகிய மாநிலங்கள் குறைந்த அளவே பரிசோதனைகளை மேற்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் நோயை கண்டுபிடிப்பது அதை கட்டுப்படுத்துவது மற்றும் கண்காணிப்பது ஆகியவற்றின் மூலம் இந்த நோயை தடுக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆரோக்கிய சேது செயலி மூலம் இதற்கு உதவுவதாக அவர் தெரிவித்தார் சுகாதார பணியாளர்கள் ஒவ்வொரு நாளும் சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார்

நோய் தொற்றை கட்டுப்படுத்த அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளையும் திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்துரைத்தார்

ஹைதராபாத்தைச் சோ்ந்த பாரத் பயோ டெக் நிறுவனம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமத்துடன் இணைந்து இந்த தடுப்பு மருந்தை தயாரித்து வருகிறது

இந்த மருந்து செலுத்தப்பட்ட நபர்களிடம் எந்தவித எதிர்வினையும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து இரண்டாம் கட்ட சோதனை தற்போது நடத்தப்படுகிறது

இந்த குழுவின் தலைவராக உள்ள நித்தி ஆயோக் யின் உறுப்பினர் டாக்டர் வி கே பால் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் தடுப்பூசி தயாரிக்கும் நிறுவனங்களின் பிதிநிதிகள் மற்றும் மாநில அரசின் அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர்

தனது மகள் உட்பட பலருக்கு இந்த தடுப்பூசி போடப்பட்டு சோதித்துப் பார்க்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார்

இந்த தடுப்பூசி விரைவில் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு அந்நாட்டு மக்களுக்கு அளிக்கப்பட உள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது

இன்று மட்டும் ஆறாயிரத்ரு ஜந்து போ் குணமடைந்து வீடு திரும்பியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது முன்னாள் குடியரசுத் தலைவா் திரு பிரணாப் முகா்ஜி யின் தலையில் ஏற்பட்டுள்ள ரத்தக்கட்டிக்கு புதுதில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது அவர் தொடர்ந்து அவசர சிகிச்சை பிரிவில் வெண்டிலேடடர் உதவியுடன் சுவாசித்து வருவதாக மருத்துவமனை தெரிவித்துள்ளது

சிகிச்சை பெற்று வரும் திரு பிரணாப் முக்ஜி விரைவில் குணமடைய வேண்டுமென்று குடியரக துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வாழ்த்து தெரிவித்துள்ளார்

குடியரசு துணைத்தலைவராக பொறுப்பேற்று திரு வெங்கையா நாயுடு இன்றுடன் மூன்று ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி அவருக்கு குடியரசு தலைவா திரு ராம்நாத கோவிந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளாா் அறிவையும் ஆற்றவையும் ஒருங்கிணைந்து நாட்டின் நீடித்த வளர்ச்சிக்கு தீர்வுகளைக் காண்பதில் நிபுணத்துவம் பெற்றவராக திரு வெங்கையா நாயுடு திகழ்வதகா தமது வாழ்த்துச் செய்தியில் திரு திரு ராம்நாத் கோவிந்த் குறிப்பிட்டுள்ளார் இதனைபொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரு வெங்கையா நாயுடு கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆற்றிய பணிகள் குறித்த தொகுப்பு புத்தகத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத்சிங் வெளியிட்டார் இந்த புத்தகத்தின் மின்னனு பதிப்பை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் வெளியிட்டார் இந்த விழாவில் பேசிய திரு வெங்கையா நாயுடு விவசாயிகள் இளைஞர்கள் அறிவியலாளர்கள் நிர்வாகிகள் தொழிலதிபர்கள் வெளிநாட்டு இந்தியர்கள் ஆகியோருடன் தாம கலந்துரையாடிய நிகழ்வுகள் குறித்து விவரங்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளதாகக் கூறினார் ஆட்சியாளா்களுக்கு இது ஒரு சிறந்த வழிகாட்டி புத்தகமாக இருக்கும் என்று திரு ராஜ்நாத்சிங் குறிப்பிட்டா் ழுகவான் ஸ்ரீகிருஷ்ணா் அவதித்த தினமான கிருஷ்ண ஜெயந்தி இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் வீடுகளில் மக்கள் குழந்தை கிருஷ்ணர் காலடி தடம் பதித்தும் கிருஷ்ணர் பொம்மை வைத்தும் வழிபட்டனர் இந்த தினத்தில் சிறு சிறுமியா்கள் கிருஷ்ணா் ராதை போன்ற வேடங்களில் அவங்கரிக்கப்பட்டு இணையதளம் வாயிலாக நடைபெற்ற போட்டிகளில் கலந்து கொண்டனா்

தர்பங்கா முஷாபர்பூர் சரண் ஆகிய மாவட்டங்கள் மிக மோசுமாக பாதிக்கப்பட்டுள்ளன

வீடுகளை இழந்துள்ள பல்லாயிரக்கணக்கானோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தேசிய மற்றும் மாநில பேரிடர் படையினர் மீட்புப் பணியில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர் இதற்கிடையே கேரளாவில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த கனமழை சற்று குறைந்துள்ளது இருப்பினும் மரப்புரம் கோழிக்கோடு கண்ணுர் காஸ்கோடு ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெிவித்துள்ளது மழை சற்று குறைந்ததன் காரணமாக அங்குள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு குறைந்து வருகிறது

நிலச்சிவில் சிக்கியவர்களை தேடும் பணி ஐந்தாவது நாளாக தொடர்ந்து இன்றும் நடைபெற்று வருகிறது இந்தியாவின் விடுதலைக்காக பாடுபட்ட ஆதிவாசிகள் குறித்த அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய பழங்குடியினா் விவாகரங்களுக்கான நலத்துறை அமைச்சம் தெரிவித்துள்ளது

அதில் இரண்டு அருங்காட்சியகங்கள் நிறைவடையும் தருவாயில் உள்ளதாகவும் மீதம் உள்ள அருங்காட்சியகங்களின் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தொவிக்கப்பட்டுள்ளது